அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

தொடர்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று மக்களவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் கூறியுள்ளார்

இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்தரமோடி தலைமையில் நபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

அக்டோபர் மாதம் தொடங்கவுள்ள பருவத்தில் இந்த விலை உயர்வு செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் கூறினார்

சிறுபான்மையின மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை திட்டத்தை தொடர்வதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் வாயிலாக இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது மாணவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக இது செலுத்தப்படுகிறது

மகாராஷ்டிரா மாநிலத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிறப்பு நீர்ப்பாசன திட்டங்களை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இந்தோனேஷியா பக்ரைன் கியுபா மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது

நாடாளுமன்றத்தின் மழைக்காலக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது

மக்களவையில் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் நாளை மறுநாள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று மக்களவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் கூறியுள்ளார் இந்த தீர்மானத்தின் மீது ஏழு மணி நேரம் விவாதத்திற்கு அனுமதிக்கப்படும் என்றும் பின்னர் அதன்மீது வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தாா் முன்னதாக அவை கூடியதும் காங்கிரஸ் தெலுங்குதேசம் சமாஜ்வாதி ஆகியகட்சிகளின் உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி கோஷமிட்டனர் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவிற்கும் அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இடைத்தேர்தல் மூலம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றுக்கொண்டனர் இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்தியஅரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தகூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைய எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றார் அவையில் நடக்கும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு முள் உதாரணமாக திகழ்வார்கள் என்று தாம் எதிர்ப்பார்ப்பதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராக தேசிய ஜனநாயக் கூட்டணி வாக்களிக்கும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் கூறினார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் எதிர்பார்ப்பை விட தேசிய ஜனநாயகக்கூட்டணிக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தாா் வெள்ள பாதிப்புக்கான நிவாரண உதவி மத்தியக்குழு ஆய்வுக்கு பின்னரே வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளர் மாநிலங்களவையில் கேள்விநேரம் முடிந்தவுடன் இதுகுறித்து எழுப்பப்பட்ட இன்று பிரச்சினைக்கு பதில் அளித்து அவர் பேசினார் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கு முதலில் குழு அனுப்பப்படும் என்றும் அதன் அறிக்கை அடிப்படையில் உயர்நிலைக்குழு நிவாரண உதவித் தொகையை இறுதி செய்யும் என்றும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் ஷெப்பூல்டு வகுப்பினர் மற்றம் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவுகளை நீர்த்துப்போக மத்தியஅரசு அனுமதிக்காது என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

இதுதொடர்பான வழக்குக்குகளுக்கு விரைந்து தீர்வுகாண்பதற்கு ஏதுவாக மாநிலங்களில் சிறப்பு நீதிமன்றங்களை கூடுதலாக ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்

இதன் காரணமாக இந்த பிரிவினருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கவில்லை என்றும் அவர் கூறினார்

நிறவெறிக்கு எதிராக மண்டேலா ஆற்றிய பங்கு மகத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் கொள்கைகளில் ஈர்ப்பு ஏற்பட்டு நிறவெறிக்கு எதிராக நெல்சன் மண்டேலா போராடியதாகவும் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்தார் குஜராத்தில் மழை வெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது

இதற்கிடையே தெற்கு மற்றும் வடக்கு குஜராத் சௌராஷ்டிரா மற்றும் டச் மண்டலங்களில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு களமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வாளிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சபரிமலை செல்வதற்கு பெண்களுக்கு சட்டரீதியில் உரிமை உள்ளதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இத்தொடர்பான மனுவின் விசாரணையின்போது தலைமை நீதிபதி திரு தீபக்மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைக்கொண்ட அரசியல் சாசன அமர்வு இதனை தெரிவித்தது வழிபாட்டுத்தலங்களில் பாலின பாகுபாடு ஏற்புடையதல்ல என்று திரு தீபக் மிஸ்ரா தெரிவித்தார் இவ்வழக்கின் விசாரணை நாளையும் தொடரவுள்ளது

கங்ரா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பிற்பகல் ஒரு மணியளவில் இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணை நடத்தவும் விமானப்படை உத்தரவிட்டுள்ளது

இதர மாநிலங்களிலிருந்து மீன் கொண்டுவருவதற்கு கோவா அரசு தடை விதித்துள்ளது

மீனில் ரசாயணப்பொருள் கலப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அடுத்து மக்களின் நலனை கருத்தில்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது

உலக இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வழிமாதாஸிற்கு மக்களவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது